நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் உள்நாட்டு விமானப் போக்குவரத்து இன்று தொடங்கியது

தளா்வுகள் குறித்து முடிவு செய்ய மருத்துவ நிபுணா்களுடன் முதலமைச்சா் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார்

தண்ணீர் திறந்துவிட முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

நரேந்திரமோடி கூறியுள்ளார் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அபுதாபி இளவரசர் ஷேக் முகமது பின் சையது அல் நஹ்யானுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து தொலைபேசியில் பேசிய போது இதனை அவர் தெரிவித்தார்

ஐக்கிய அரபு எமிரேட்டில் வசிக்கும் இந்தியா்களுக்கு அந்நாட்டு அரசு உதவி செய்ததற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார் மத்தியில் பிரதமா் திரு நரேந்திரமோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆறு ஆண்டுகளை கடந்து இன்று ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இதை முன்னிட்டு நாடு முழுவதும் காணொலி காட்சி வாயிலாக ஆயிரம் கூட்டங்கள் நடத்த பி ஜேபி திட்டமிட்டுள்ளது இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி எழுதியுள்ள கடிதத்தை பிஜேபி

கட்சியின் தலைவா் திரு

இதையடுத்து

தொற்று கண்டறியும் பரிசோதனை கூடங்களுக்கு இக்கழகத்தின் சாா்பில் ஒப்புதல் அளிக்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது

ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் உள்நாட்டு விமானப் போக்குவரத்து இன்று தொடங்கியது மேற்குவங்க மாநிலத்தில் நாளை மறுநாள் முதல் விமானப் போக்குவரத்து தொடங்க உள்ளது

ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார்

நாட்டில் உள்ள மொத்த விமானங்களில் மூன்றில் ஒரு பங்கு விமானங்கள் இயக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார்

வெளிமாநில தொழிலாளர்களுக்காக இவ்வளவு ரயில்களை ரயில்வே ஊழியர்கள் வெற்றிகரமாக இயக்கியது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்

குஜராத் மகாராஷ்டிரா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் தில்லி ஆகிய இடங்களுக்கு அதிகமான ரயில்கள் இயக்கப்பட்டன

அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை

பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி பள்ளிக்கல்வித்துறை அமைச்ச் திரு

செங்கோட்டையனுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறாா் பள்ளிகள் திறப்பதற்கான சூழல் திறக்கும்பட்சத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் ஏற்பாடுகள் குறித்தும் முதலமைச்சள் ஆலோசனை நடத்த உள்ளார்

துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கா் தலைமைச் செயலா் திரு

சண்முகம் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலா் டாக்டர் பீலா ராஜேஷ் மருத்துவக் குழுவினா் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனா்

முன்னதாக மும்பைக்கு கொண்டுவரப்பட்ட இந்த கருவிகள் இன்று காலை விமானத்தில் சென்ளை விமான நிலையம் வந்தடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன

கள்னியாகுமி மாவட்டம் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு ஒன்று மற்றும் சிற்றாறு இரண்டு ஆகிய அணைகளில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் கள்னியாகுமி மாவட்டம் கோதையாறு மற்றம் பட்டணங்கால் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடவும் அவர் உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

கிழக்கு கடலோரப் பகுதியில் மீன்பிடித் தடைக்காலத்தை முன்னதாகவே முடித்துக்கொள்ள மத்திய அரசு செய்துள்ளது

ஷின்ஷோ அபே தெரிவித்துள்ளார்